ரணில் விக்ரமசிங்கே இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்துள்ளார்

நாராயணசாமி சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தை அழைக்க வேண்டும் என்று மாநில அஇஅதிமுக கோரியுள்ளது

ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் திரு நரேந்திரமோடியை இன்று புதுடில்லியில் சந்தித்து பேச்சுவார்தை நடத்தினார் யாழ்ப்பாணத்தில் இந்திய உதவியுடன் கட்டப்படும் குடியிருப்புப் பணிகள் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை இவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது முன்னதாக திரு விக்ரமசிங்கே யை வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராத் உள்துறை அமைச்சர் இரு ராத்நாத் சிங் ஆகியோர் சந்தித்துப் பேசினர் இந்த சந்திப்புகளின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இலங்கையில் இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இலங்கை பிரதமர் திரு விக்ரமசிங்கே உடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தீவிரவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் தங்கள் பேச்சுவார்த்தைகள் இருந்ததாக திரு ராத்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நவீன நகர மேம்பாட்டுத் திட்டத்தை அமல்படுத்தும் போது தேவைக்கேற்ற வகையில் மாறுபாடுகளை செய்து கொள்ளலாம் என்று மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை இணை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவீன நகரங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் என்றார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசில் நேற்று நிகழ்ந்த ரயில் விபத்தில் பாதிக்கப் பட்டவர்களுக்கான நீவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன இந்த விபத்தில் காயம் அடைந்தவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்

காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்ற அவர் இந்த விபத்து குறித்து விசாரணை ஒன்று நடத்தப்படும் என்றும்

பஞ்சாபில் இன்று அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டு உள்ளன குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த விபத்து குறித்து துக்கம் வெளியிட்டுள்ளனர்

மோடி அறிவித்துள்ளார் இதற்கிடையில் நேற்று அமிர்தசரசில் தசரா விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தவர்களே இந்த விபத்துக்கு காரணம் என்று ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு

இது போன்ற விழாக்களுக்கு வழக்கமாக உள்ளூர் நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்ற அவர் இவ்விஷயத்தில் அந்த நெறிமுறை கடைபிடிக்கப் படவில்லை என்றார் இந்த விழா குறித்து ரயில்வே நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை என்ற அவர் எதிர் வரும் காலங்களில் ரயில் பாதைகளுக்கு அருகே இத்தகைய விழாக்களை ஏற்பாடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மதசார்பற்ற நீதிமன்றம் மத சடங்குகள் விஷயத்தில் சுய கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

யமுனாச்சாரியார் தேர்வு செய்யப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் திரு யமுனாச்சாரியாரின் நியமனத்தை ரத்து செய்ய முடியாது எனத் திர்ப்பளித்துள்ளது தமிழ்நாட்டில் சாலை அமைப்பு சம்பந்தமாக அளிக்கப்பட்ட ஒப்பந்தப் புள்ளிகளில் யாருக்கும் சலுகை அளிக்கவில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கி நடைமுறைப்படித்தான் ஒப்பந்தப்புள்ளி விடப்பட்டதாகவும் இதில் அரக யாருக்கும் சலுகை அளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் நெடுஞ்சாலைத் துறை ஒப்பந்தப்புள்ளி பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை பரப்புவதாக அவர் கூறினார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் வரும் பருவமழைக் காலத்தில் டெய்கு காய்ச்சலைத் தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகக் கூறினார் அரசின் முயற்சிகளுக்கு பொ துமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவர் தண்ணீர் தேங்கும் இடங்கள் இவைகளில் தடுப்பு மருந்தை அடிக்க அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகக் கூறினார் மாநில அரசு ஊழியர்கள்

பழனிசாமி கூறினார் புதுவை சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமுதாய பொறுப்பு நிதி குறித்த பிரச்சனையை விசாரிக்க இந்த சிறப்புக் கூட்டம் அவசியம் என்று கூறினார்

நாராயணசாமி பிரயோஜனமற்ற அறிக்கைகளை வெளியிடுவதைத் தவிர்த்து இது குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தைக் கூட்ட வேண்டும் என்று அவர் கூறினார்

அன்பழகன் இது குறித்து பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு நமசிவாயம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் மத்திய அரசிடம் இருந்து போதிய நிதியை புதுவைக்கு பெற்றுத் தராமல் கய விளம்பரத்திற்காகவே துணைநிலை ஆளுநர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் தென்மேற்கு பருவமழை இன்றுடன் முடிவுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதில் காலதாமதம் ஏற்படலாம் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இந்த மழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் பரவலாக பெய்து பின்னர் படிப்படியாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிஷா அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் பெய்தது இவ்வாண்டு தென்மேற்கு பருவமழையால் நாடு முழுவதும் அணைகளும் ஆறுகளும் நிரம்பி பாசனத்திற்கு தேவையான நீராதாரம் பூர்த்தியாகி உள்ளது

இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமளையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்

கேஜே அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் நடைபெற்று வரும் கற்றுலா பணிகளை ஆய்வு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் கடலோரப் பணிகளை மேம்படுத்தும் வகையில் இந்தப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார்

திருவன்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறை பகுதியையும் இணைக்கும் பாலம் அமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று திரு